முக்தர் அப்பாஸ் நக்விகூறினார்

அமித் ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு

காணொளிகாட்சி மூலம் இந்தநிகழ்ச்சியில் அவர் கலந்துகொள்கிறார் கோவிட் தொற்றுகாலத்தில் இந்தவீடுகள் கட்டப்பட்டுள்ளனஎன்பதுகுறிப்பிடத்தக்கது

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜப்பான் பிரதமர் திரு ஷின்சோஆபேயுடன் இருதரப்பு உறவுகளைவலுப்படுத்துவதுதொடர்பாகஆலோசனைநடத்தினார் இரு நாடுகளும் நட்பின் அடிப்படையில் உறவுகளை புதுப்பித்துவருவதாககூறினார்

இந்தியரானுவத்திற்கும் ஜப்பான் நாட்டின் கய பாதுகாப்பு படைகளுக்கும இடையே புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது

முக்தர் அப்பாஸ் நக்விகூறினார்

அமித் ஷா தெரிவித்துள்ளார் நோயின் கொடுரத்தைஉணர்ந்துசமுக இடைவெளியைகடைபிடிக்கவேண்டும் என்றுகூறினார் குஜராத் மாநிலம் காந்திநகரில் பல்வேறுதிட்டங்களுக்குகாணொளிகாட்சி மூலம் அடிக்கல் நாட்டிப் பேசியஅவரபிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமயிலானஅரசுகோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் அர்ப்பணிப்படன் செயல்பட்டுவருவதாககூறினார் தொழில் தொடங்குவதற்கானநெறிமுறைகளைஎளிதாக்குவதுதொடர்பாகமாநிலஅரசுகள் மற்றும் உள்ளாட்சிஅமைப்புகளுடன் இணைந்துமத்தியஅரசுபணியாற்றிவருவதாகதொழில் வர்த்தகத் துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டுவா்த்தகமையத்தின் மாணவர்களோடுகாணொலிகாட்சிவாயிலாககலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

வெளிநாடுகள் இந்தியாவில் கூடுதல் முதலீடுகளைமேற்கொள்ளவாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் நாட்டின் ஏற்றுமதிஅதிகரிக்கத் தொடங்கி இருப்பதாகவும் திருபியூஷ் கோயல் தெரிவித்தாா்

முன்னாள் தலைமைகணக்குதணிக்கையாளா் திருராஜீவ் மெகிஷிதலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்தகுழுவில் இரணடு உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் வட்டிசலுகைகளைவழங்குவதுகுறித்தும் இதனால் பொருளாதாரத்திற்குஏற்படும் தூக்கம் குறித்தும் இந்த குழு ஆராய்ந்துமத்தியஅரசுக்குபரிந்துரைக்கவுள்ளது இது தொடர்பானஅறிக்கையை இந்த குழு ஒருவாரகாலத்திற்குள் மத்தியஅரசிடம் சுமாப்பிக்கவுள்ளது

கட்சித்தலைவர் திரு வாலுபிரசாத் யாதவ்விற்குஅவர் தனதுராஜினாமாகடிதத்தைஅனுப்பியுள்ளார்

சாலைபணிகள் தொடர்பானமாநாட்டில் காணொலிகாட்சிவாயிவாகநேற்றுஅவர் உரையாற்றினார் தரமானசாலைகளைஉருவாக்குவதற்குநவீனதொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சள் தெரிவித்தார்

ரஷ்ய வெளியுறவுத் துறைஅமைச்சர் செர்கெய் லவ்ரோவ் சீனவெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு

அமெரிக்காவின் செரினாவில்லியம்ஸ் மற்றும் பெலாரஸ் நாட்டின் விக்டோரியாஅசரெங்காஆகியோர் அமெரிக்கடுபள் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிஆட்டத்தில் மோதுகின்றனர்

ஆகியக்கோப்பைக்கானகால்பந்தபோட்டிரத்துசெய்யப்பட்டுள்ளது

சாம்பியன் லீக் கால்பந்துபோட்டியும் ஒத்திவைக்கப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது ஓலிம்பிக் பாய்மரப் படகுப் போட்டிக்கானதகுதிச் சுற்றில் பங்கேற்பதற்காகதமிழகத்தைச் சேர்ந்தவிஷ்ணு சரவணன் மற்றும் ரம்யாசரவணன் அபுதாபிசெல்லவுள்ளனர்